முழுவதும் அவற்றைவினியோகிப்பதற்கானவிரிவானஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

எடுக்கப்பட்டுள்ளதாககால்நடைபராமரிப்புத்துறைஅமைச்சர் திருஉடுமலைராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

இல்லையென்றுதமிழகஅரசுஅறிவித்துள்ளது

இந்ததடுப்பு மருந்துகள் தேனாம்பேட்டையில் உள்ளஅரசுமருந்துகள் சேமிப்பு அறைகளில் உரியவெப்பநிலையில் பாதுகாப்பாகவைக்கப்பட்டுள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இன்றுசென்னைவந்தடைந்ததடுப்பு மருந்துகளைமாநிலம் முழுவதும் விநியோகம் செய்வதற்கானவிரிவானஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

பள்ளிகளுக்குவரும் மாணவர்களுக்கானவிடுதிகளும் செயல்படஅமைதிஅளிக்கப்பட்டுள்ளது அனைத்துமாணவர்குளக்கும் எதிர்ப்பு சக்தியைஅதிகரிக்கஏதுவாகவைட்டமின் மற்றம் நோய் துத்தநாகமாத்திரைகள் வழங்க சுகாதாரத்துறைக்குஉத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சா் கூறியுள்ளாா் மாணவர்களின் கருதிஅரசுஎடுத்துவரும் நலன் கோவிட் தடுப்பு முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகளுக்குபெற்றோா்களும் ஆசிரியா்களும் மாணவர்களும் ஒத்துழைப்பு முழு அளிக்குமாறுமுதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் பள்ளிகளைதிறப்பதுதொடர்பாககடந்தஆறாம் தேதிமுதல் எட்டாம் தேதிவரைநடைபெற்றகருத்துகேட்பு கூட்டத்தில் பெம்பான்மையானபெற்றோர்கள் பள்ளிகளைதிறக்க தங்கள் இசைவினைதெரிவித்ததன் அடிப்படையில் இந்தஅனுமதிவழங்கப்பட்டுள்ளதாகமுதலமைச்சர் அந்தஅறிக்கையில் தெரிவித்துள்ளார் மத்தியஅரசின் மூன்று புதியவேளாண் சட்டங்களைஅமல்படுத்த இடைக்காலதடைவிதித்துஉச்சநீதிமன்றம் இன்றுடத்தரவு பிறப்பித்துள்ளது

தில்லியில் போராட்டம் நடத்திவரும் விவசாயிகளும் மத்தியஅரசும் பேச்சுவார்த்தைநடத்திபிரச்சினைகளுக்கு சுமூகத்தீர்வு காணஉதவும் வகையில் நிபுணர் குழு ஒன்றையும் அமைத்துஉச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தொடர்பானஆக்கப்பூர்வமானஆலோசனைகளை கூற விரும்புவோர் இந்தநிபுணர்குழழழன் இது ஆஜராகிதெரிவிக்கலாம் என்றும் நீதிபதிகள் கூறினர்

சுவாமிவிவேகானந்தா் பிறந்ததினமான இன்றுநாடுமுழுவதும் தேசிய இளையோா் தினமாகக் கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டிநாடுமுழுவதும் பல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டன இந்நாளைபொட்டிகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ளசெய்தியில் விவேகானந்தர் மனிதகுலம் அனைத்திற்கும் குறிப்பாக இளைஞா்களுக்குபெரும் உந்துசக்தியாகவிளங்கினாா் என்று புகழாரம் சூட்டியுள்ளாா் குடியரசுதுணைத்தலைவா் திருவெங்கையாநாயுடு விடுத்துள்ளசெய்தியில் சுவாமிவிவேகானந்தா் ஒருபெரும் அறிவு ஜீவியாகவும் மிகச்சிறந்தபேச்சாளராகவும் திகழ்ந்தார் என்றுகுறிப்பிட்டுள்ளார் சுவாமிவிவேகானந்தின் சிந்தனைகளும் செயல்களும் இந்தியாவின் கலாச்சாரத்தையும் பெருமையையும் என்றென்றும் உலகிற்குஎடுத்துரைப்பதாகஅமைந்துள்ளதுஎன்றுபிரதம் திருநரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார் உள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷா விடுத்துள்ளசெய்தியில் சுவாமிவிவேகானந்தர் இந்தியாவின் பெருமை கலாச்சாரம் மற்றும் தத்துவங்களைஉலகம் முழுவதும் கொண்டுசென்றபெருமைக்குரியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழகத்தில் பறவைக்காய்ச்சல் பரவாமல் இருக்க அனைத்துமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாககால்நடைபராமரிப்புத்துறைஅமைச்சர் திருஉடுமலைராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

சாதிக் மீரான்உடல் நலக் குறைவு காரணமாக இன்றுகாலமானார்

திண்டிவனத்தில் உள்ள தூர்தர்ஷன்தொழில்நுட்பபிரிவில் சாதிக் மீரான் தமதுபணியைத் தொடங்கினார் அகில இந்தியவானொலியின் சென்னைமற்றும்கொடைக்கானல் நிலையங்களிலும் அவர் பணியாற்றியுள்ளார்